மாநிலமொழிகளில் மொழிபெயர்க்கப்படவேண்டும் என்றுகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் இவ்வாண்டு மூன்றுசட்டக்கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றுமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

அளிப்பதாகதமிழகதொழில்துறைஅமைச்சர் திருளம்சி சம்பத் கூறியுள்ளார்

அமைக்கப்படுவதாகமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிதெரிவித்துள்ளார்

இடையேநாளைலண்டனில் நடைபெறவுள்ளது

சென்னைடாக்டர் அம்பேத்கர் சட்டபல்கலைக் கழகத்தில் இன்றுநடைபெற்றசிறப்பு பட்டமளிப்பு விழாவில் உச்சநீதிமன்றமுன்னாள் தலைமைநீதிபதிதிருசதாசிவம் உச்சநீதிமன்றநீதிபதிதிரு ஷரத் பாப்டே சென்னைஉயா்நீதிமன்றதலைமைநீதிபதிருமதிவிஜயதஹிலரமணிஆகியோருக்குகௌரவடாக்டா் பட்டங்களைவழங்கிஅவர் உரையாற்றினார்

சென்னன கேரளாபோன்றஉயர்நீதிமன்றங்களும் இதனைசெயல்படுத்தமாறுஅவர் யோசனைதெரிவித்தார்

சாமானியமக்களுக்குநீதிவிரைவாகவும் குறைந்தசெலவிலும் கிடைக்கச் செய்யவழக்கறிஞர்கள் நீதிமன்றங்கள் எனஅனைத்துத் தரப்பும் உறுதியேற்கவேண்டும் என்றுகுடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார் ஏழைகளும் செல்வந்தர்களும் சட்டஅமைப்புகளைஒரேமாதிரியாகஅணுகமுடியவில்லைஎன்றால் அதநாட்டன் குடியரசுத்துவத்தைஅவமதிப்பதபோன்றுஆகிவிடும் என்றுஅவர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பேசியமுதலமைச்ச் திருளடப்பாடிபழனிசாமி இவ்வாண்டுகூடுதலாக மூன்றுசட்டக்கல்லூரிகள் நிறுவப்படும் என்றுஅறிவித்தார் நீதித்துறைகட்டமைப்பு வசதிகளைமேம்படுத்தவதற்குதமதுஅரசுமுன்னுரிமைஅளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் மாநிலஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் சட்டஅமைச்ச் திருசிவிசண்முகம் பல்கலைக்கழகதுணைவேந்தர் திருட்டி எஸ் என் சாஸ்திரிஉள்ளிட்டோர் இந்தநிகழ்ச்சியில் கலந்த கொண்டனர் கர்நாடகஅரசியலில் குழப்பமானசூழல் நீடித்துவருகிறது

பெங்களுருவில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையைநிருபிப்பத்தொடர்பாக சட்டப்பேரவைஆலோசனைக்குழுநாளைமறுநாள் கூடி முடிவு செய்யும் எனதெரிவித்துள்ளார் இதனிடையே தங்களதராஜினாமாவைஏற்பதுதொடர்பானமனுவைமேலும் ஐந்துசட்டப்பேரவைஉறுப்பினர்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதாகஅவர் கூறினார்

இதனிடையே மும்பையில் உள்ளசொகுசுவிடுதியில் தங்கவைக்கப்பட்டுள்ள அம்மாநிலகாங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதாதள் கட்சிகளைச்சேர்ந்தஅதிருப்திஉறுப்பினர்கள் சிரிடியில் உள்ளசாய் பாபாகோவிலுக்குசென்றுவழிபட்டனர் கோவாஅமைச்சரவை இன்றுமாற்றியமைக்கப்பட்டது ஆளுநர் மாளிகையில் இன்றுநடைபெற்றபதவியேற்பு விழாவில் அம்மாநிலஆளுநர் மிர்துலாசின்ஹா புதிய அமைச்சர்களுக்குபதவிப்பிரமாணமும் ரகசியக்காப்பு பிரமாணமும் செய்துவைத்தார் நான்குஅமைச்சா்கள் நீக்கப்பட்டு புதிதாகநான்குபோ் சேர்க்கப்பட்டனா் அம்மாநிலசட்டப்பேரவைத்துணைத்தலைவர் திருமைக்கேல் லோபோஅமைச்சராகபொறுப்பேற்பதற்குஏதுவாக தனதுபதவியைராஜினாமாசெய்தார் பிஜேபிகூட்டணிகட்சியானகோவாபார்வர்டுகட்சிமற்றும் சுயேச்சைறுப்பினர்கள் அமைச்சரவையிலிருந்துநீக்கப்பட்டனா் கட்சியிலிருந்துபிஜேபி யில் இணைந்தபத்துசட்டப்பேரவைஉறுப்பினர்களில் காங்கிரஸ் மூன்றுபேருக்குஅமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டது இவர்களோடுபிஜேபிசுட்டமன்றஉறுப்பினரும் அமைச்சராகபதவியேற்றார்

தமிழகத்தில் தொழில் தொடங்க தொழில் முனைவோ் ஆர்வம் காட்டிவருவதாகதொழில்துறைஅமைச்சர் திருசம்பத் கூறியுள்ளார் இன்றுகுரில் தொழில் முனைவோர் கருத்தரங்கில் பங்கேற்றுஅவர் பேசினார்

தொழில் புரிவதற்கானநடைமுறைகள் எளிமைப்படுத்தப் பட்டிருப்பதாகவும் திருசம்பத் கூறினார்

அதற்கானஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக இஸ்ரோதலைவர் டாக்டர் சிவன் தெரிவித்துள்ளார் திருப்பதியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் சந்திரயான் இரண்டுநிலவின் தென் துருவத்தைஆராயும் என்றுகூறினார் இதனைகுடியரசுத்தலைவர் திருராம்நாத்கோவிந்த் நேரில் பார்வையிடுகிறார்

இத்திட்டத்தைஅனைத்தப் பகுதிகளுக்கும் படிப்படியாகவிரிவுபடுத்துவதற்குநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

மின்வாரியத்தில் காலியாகஉள்ளஐயாயிரம் காங்மேன் பணியிடங்களைநிரப்புவதற்கு இன்னும் மூன்றுமாதத்தில் உடற்தகுதிதேர்வு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் நீட் தேர்வு பற்றிகுறிப்பிட்டஅமைச்சர் இது தொடர்பானதமிழகஅரசின் மனுகுடியரசுத் தலைவரின் அனுமதிக்காகசென்றபோது நிறுத்திவைக்கப்பட்டதாகத் தான் பதில் வந்துள்ளதுஎன்றும் இதற்கானவிளக்கத்தைஅரசுகேட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தேர்வு விலக்கிற்காகஅரசுதொடர்ந்துமுயற்சிமேற்கொள்ளும் என்றம் நட் திரு தங்கமணிகுறிப்பிட்டார் தமிழகத்தில் கிராமப்புற மாணவர்களும் உயர்கல்விபயிலவேண்டும் என்றநோக்கில் பல்வேறுகவைஅறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுவருவதாகமாநிலஉயர்கல்வித் துறைஅமைச்சர் திருகேபிஅன்பழகன் தெரிவித்துள்ளார்

அஞ்சல் துறைபோட்டித் தேர்வுகள் தமிழ் உள்ளிட்டமாநிலமொழிகளில் நடத்தப்படமாட்டாதுஎன்றுமத்தியஅரசுஅறிவித்திருப்பதுகண்டனத்திற்குரியதுஎன்றுதிமுகதலைவா திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

இதன்மூலம் நிலுவையில் உள்ளஒருவட்சத்துக்கும் மேற்பட்டவழக்குகளுக்குதீர்வு காணப்பட்டது

இதில் இங்கிலாந்து நியுசிலாந்தைஎதிர்கொள்கிறது லா்ட்ஸ் மைதானத்தில் இந்தியநேரப்படிபிற்பகல் மூன்றுமணிக்கு இப்போட்டதொடங்குகிறது